நடைபெற்றது

நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காவலர்கள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

வெற்றி பெறும் நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் விக்ரவாண்டி மற்றும் நாங்குநேரி சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது

வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர்

இதுவரை எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் ளங்கும் நடைபெறாததால் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்யும் முறை அமைதியான முறையிலே நடைபெற்று வருகிறது

மகாராஷ்ட்டிரா மற்றம் ஹரியானா சட்டப்பேரவைகளுக்கான கேர்கல் வாக்குப்பதிவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது

நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதையடுத்து தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் கேரளா மற்றும் மாஹேயில் மிக கன மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

மேலும் தென்மேற்கு வங்கக் கடல் பகுதியில் வடக்கு தமிழகம் தெற்கு ஆந்திர பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி நிலவுவதால் அடுத்த இரண்டு நாட்களை பொறத்த வரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும்

நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது நெடுஞ்சாலை தீயணைப்புத் துறைகள் உடனுக்குடன் போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர் குன்னூர் பகுதியில் மின்கம்பிகள் மீது மரங்கள் விழுந்ததையடுத்து மின் விநியோகம் தடைபட்டுள்ளது

நீலகிரியில் இருந்து மகில்வாகனன் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பாதித்த பகுதிகளில் உடனடியாக அதனை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள்

இருந்தபோதும் இதனை சரிசெய்ய மாநகர நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது

இதனால் உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது ஏராளமான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் இன்று மீனவர்களுக்கு கடலுக்கு செல்லவேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை தூத்துக்குடியில் இருந்து லஷ்மணன் கொடைக்கானல் மற்றும் அதனை கற்றியுள்ள மலைப் பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நிலச்சரிவு காரணமாக அடுக்கம்சாலையில் டோக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது

காவலர்கள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது புதுதில்லியில் அமைந்துள்ள காவலர் நினைவிடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார் சென்னையில் உள்ள காவலர் நினைவிடத்தில் தமிழக காவல்துறை தலைவர் திரு திரிபாதி மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மாவட்டங்களிலும் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நாட்டிற்காக அயராது பாடுபட்டு வீர மரணமடைந்த காவலர்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கத்தை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் காவல் பணியை வேலையாக இல்லாமல் சேவையாக கருதாமல் தியாகமாய் செய்து வரும் காவலர்களுக்கு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார்

சென்ற வாரம் பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து வலது இடது வாய்க்கூல்களில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தமிழகம் முழுவதும் ஐந்து சிறப்பு நூலகங்களை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தஞ்சை சரஸ்வதி நூலகம் அரசுடமையாக்கப்பட்ட நூற்றாண்டு விழாவில் கலந்தகொண்ட அமைச்சர் தாமிரப்பட்டயத்தில் பொறிக்கப்பட்ட திருக்குறளை வெளியிட்டார்

மாவட்ட செய்திகள் அயோடின் பற்றக்குறையால் ஏற்படும் நோய் தடுப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று வேலூரில் நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது